வருகிறார்

ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன

வென்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று சென்னை வருகிறார் சென்னை இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் சென்ற சனிக்கிழமை முடிவடைந்த இந்தியா சிங்கப்பூர் ஹேக்கத்தானில் பங்கேற்ற மாணவர்களிடையே பிரதமர் உரையாற்றுகிறார் இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவிலும் சென்னை பிரதமர் உரையாற்றுகிறார் பிரதமர் திரு மோடியே ஏற்படுத்தி உருவாக்கிய சர்வதேச ஹேக்கத்தான் திட்டத்தின் முதலாவது நிகழ்ச்சி சிங்கப்பூரில் சென்ற ஆண்டு நடைபெற்றது

இந்த பரிசுகளை பிரதமர் வழங்குகிறார்

ஹரியானா மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் போட்யிடும் பிஜேபி வேட்பாளர்களை இறுதி செய்வதற்காக இந்த கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஜேபி தேசிய தலைவர் திரு அமித் ஷா மற்றும் கட்சியின் மூத்த தலைவர்கள் பங்கேற்றனர்

ராமாயணம் மனித குலத்தின் பாரம்பரிய பொக்கிஷம் என்றும் அதனை பாதுகாத்து பரப்பி அது குறித்த புரிந்துணர்வை ஏற்படுத்த தேவையான முயற்சிகள் அவசியம் என்றும் குயடிரக துணைத் தலைவர் திரு எம் வெங்கய்யா நாயுடு கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று ஸ்ரீராம் என்ற நாட்டிய நாடகத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் மனிதர்களிடையே ஒருவருக்கு ஒருவர் மேற்கொள்ள வேண்டிய உறவுகள் அண்னை பூமி இயற்கை பறகைள் விலங்குகள் ஆகியவற்றுக்கும் மனிதர்களுக்கும் இடையேயான உறவுகள் ஆகியவற்றை ராமாயணம் வரவேற்பதாக கூறினார்

இந்தியாவின் ராம் லீலா பண்டிகையை யூனெஸ்கோ உலகின் நிரந்திர பண்பாட்டு பாரம்பரியமாக ஏற்றுக்கொண்டிருப்பது குறித்து வெங்கய்யா நாயுடு மகிழச்சி தெரிவித்தார்

இந்த திட்டத்தில் பல கீழ்நிலை பாலங்களும் கங்கை கால்வாயின் மேல் ஒரு பெரிய பாலமும் அமைக்கப்பட்டுள்ளன

நாட்டில் ஆராய்ச்சி பணிகளுக்கு மத்திய அரசு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து வருவதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் போக்ரியால் நிஷான்க் கூறியுள்ளார் சென்னையில் நேற்று தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் பட்டமளிப்பு விழாவில் உரை நிகழ்த்திய அவர் காலஞ்சென்ற பிரதமர் லால் பகதார் சாஸ்திரி ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் என்பதை நாட்டின் மந்திரம் ஆக்கினார் என்றும் பின்னர் இதனை முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயி ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் ஜெய் விக்யான் என்று மாற்றினார் என்றும் கூறினார் இதனை தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இதே மந்திரத்தை ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் ஜெய் விக்யான் ஜெய் அனுசந்தன் என்று திருத்தி அமைத்ததாகவும் இதனை அடுத்து நல்ல பயன் விளைவிக்கும் ஆராய்ச்சிகளுக்கு நாட்டில் முக்கியத்துவம் ஏற்பட்டது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார்

தபாயில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள காந்தி ஜெயந்தி கொண்டாடங்களில் பல்வேறு நாட்டவர்கள் பங்கேற்கும் அமைதி மற்றும் சகிப்பு தன்மை கொண்ட நடை பயணம் இடம் பெறுகிறது நான்கு கிலோ மீட்டர் துாரத்திற்கு நடைபெறவுள்ள இந்த பயணத்தை துபாயிலுள்ள இந்திய தூதரகம் ஏற்பாடு செய்துள்ளது துபாய் நகரத்தின் ஜாபில் பூங்காவிலிருந்து இந்த நடை பயணம் தொடங்கும்

ஐக்கிய அரபு எமிரகத்திலுள்ள பல்வேறு பள்ளிகளில் ஓவியம் மற்றும் பேச்சுப் போட்டிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த விழா தொடர்பாக அஜ்மான் என்ற இடத்தில் இந்த வார இறுதியில் சைக்கிள் பேரணி ஒன்றும் நடைபெறவுள்ளது காந்தி ஜெயந்தி விழாவை முன்னிட்டு தபாயிலும் ஐக்கிய அரபு எமிரகத்தின் இதர நகரங்களிலும் ஒருவாரக் கால சிறப்பு புகைப்பட கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் காந்தியடிகளின் வாழ்க்கை மற்றும் போதனைகளை சித்தரிக்கும் புகைப்படங்கள் இடம்பெறவுள்ளன நான்கு மாத கால தென் மேற்கு பருவ மனழ சீசன் இன்றுடன் முடிவுக்கு வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது எனினும் மழை பொழிவு இந்த வார இறுதி வரை இருக்கலாம் என்று கூறப்படுகிறது பீஹார் உத்திரபிரதேசம் ஜார்க்கண்ட் மேற்கு வங்க கங்கை பகுதி ஆகியவற்றில் வரும் வியாழக்கிழமை வரை கூடுதல் மழை இருக்கும் என்று இது தெரிவித்துள்ளது

இந்த பட்டியலுக்கு கட்சி தலைவர் செல்வி மாயாவதி ஒப்புதல் அளித்ததாக அவர் கூறினார்

இலங்கையில் அதிபர் தேர்தலில் ரானுவத்தின் முன்னாள் தளபதி ஜென்ரல் மகேஷ் சேனா நாயகா தேசிய மக்கள் இயக்கத்தின் சார்பில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் இயக்கம் பல்வேறு சிவில் அமைப்புகளால் சென்ற ஆண்டு உருவாக்கப்பட்டது தேசிய ஒற்றுமை சமய மற்றும் இன நல்லிணக்கம் சமரசம் ஆகியவற்றை உருவாக்குவதற்கு இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது கொழும்பில் நேற்று நடைபெற்ற இந்த அமைப்பின் மாநாட்டில் ஜென்ரல் மகேஷ் சேனா நாயகாவின் பெயர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது

முன்னதாக பி ஐ ஓ அட்டை வைத்திருப்பவர்கள் அவற்றை இன்றைய தேதிக்கு முன்னதாக வெளிநாடுகளில் இந்திய குடிமக்கள் மாற்றிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது மேலும் இவர்கள் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்திய குடிமக்கள் அட்டைகளை பெற விதிமுறைகளின்படி விண்ணப்பிக்குமாறு இந்திய அரசின் கடிதம் கேட்டுக்கொண்டுள்ளது மோடி அரசின் துாய்மை இந்தியா இயக்கம் உலகிற்கே முன்னுதாரணமாக திகமும் திட்டம் என்றும் இந்திய சமுதாயம் துாய்மை பற்றி கொண்டிருந்த கருத்தை மாற்றியமைத்த திட்டம் என்றும் யூனிசெப் சுகாதாரப்பிரிவு தலைவர் திரு நிக்கலஷ் ஆஸ்பர்ட் தெரிவித்துள்ளார்

ஆடவர் மகளிர் மற்றும் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டங்களில் இந்திய இணைகள் தோல்வியடைந்தன

நாளை இந்தியா பெல்ஜியம் இடையே இரண்டாவது போட்டி நடைபெறவுள்ளது